மதுவா இடையேநாளைஅதிகாலைகரையக் கடக்கக்கூடும் என்று இந்தியவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

தமிழகத்திற்கானரெம்டெசிவர் மருந்தினைஅதிகரித்ததற்காகமத்தியஅரசுக்குநன்றிதெரிவித்துக் கொள்வதாகமாநிலஅரசுகூறியுள்ளது

புதியகல்விக் கொள்கைகுறித்துமாநிலகல்வித்துறைசெயலாளர்களுடன் மத்தியகல்விஅமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் இன்றுஆலோசனைநடத்தஉள்ளார்

இனிவிரிவானசெய்திகள் கடலில் நிலைகொண்டுள்ளடவ் தே புயல் குஜராத் மாநிலம் போர்பந்தர் அரபிக் மதுவா இடையேநாளைஅதிகாலைகரையைக் கடக்கக்கூடும் என்று இந்தியவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மரிலத்தில் இந்த புயல் காரணமாக நாளையும் குஜராத் இன்றம் கனமழைமுதல் மிககனமழைக்குவாய்ப்புள்ளதாகவாளிலைஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதனைத் தொடர்ந்துமகாராஷ்ட்டிராவின் வடக்குபகுதி கொங்கள் கடலோரபகுதிகள் மும்பை தானே பால்கர் ரைகட் பகுதிகளில் கனமழைபெய்யவாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கோவாவில் பல இடங்களில் மின்சாரம் தடைபட்டுள்ளது

மாநிலத்தில் இந்தியகடலோரகாவல் படையின் வீரர்கள் தயார் நிலையில் தேராத் வைக்கப்பட்டுள்ளதாகஅம்மாநிலஅரசுதெரிவித்துள்ளது

முதலமைச்சன் திரு

க

எழிலறும் அஇஅதிமுகசார்பில் திரு விஜயபாஸ்கரும் காங்கிரஸ் கட்சிசார்பில் திரு முனிரத்தினமும் பாமகசார்பில் திரு ஜிகேமணியும் பிஜேபி சார்பில் திரு நயினார் நாகேந்திரனும் இந்தகுழுவில் இடம் பெற்றுள்ளனர் சுட்டப்பேரவைகட்சித் தலைவா்கள் கூட்தத்தில் நிறைவேற்றப்பட்டதீாமானத்தின்படி இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாகமாநிலஅரசின் செய்திக்குறிப்பு தெிவிக்கிறது நோய்த்தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதுதொடர்பாக இந்த குழு அவ்வப்போது கூடி விவாதிக்கும் என்றுஅந்தசெய்திக் குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது

மேற்கொண்டஆய்வுக்கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

தனிபாள் மருத்துவமனைகளில் சிகிச்சைபெற்றுவரும் நோயாளிகள் குறித்தவிவரங்களோடுமருந்துகுறித்தேவையையும் பதிவிடுவதற்குஎன இணையதளம் ஏற்படுத்தப்படும் என்றும் இதுகுறித்தவிவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இவ்வாறுவழங்கப்படும் மருந்துகள் உரியமுறையில் பயன்படுத்தப்படுகிறதாஎன்பதுகுறித்தும் கூடுதல் விலைக்குவிற்காமல் இருப்பதைதடுப்பதுகுறித்தும் மக்கள் நல்வாழ்வுத்துறைஅதிகாரிகள் கண்காணிப்பார்கள் என்றும் அந்தசெய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோயாளிகளுக்குதேவையற்றமருந்துச்சீட்டுஅளிக்கும் மருத்துவமனைகள் மீதுசட்டப்படியானநடவடிக்கைமேற்கொள்ளப்படும் என்றும் மாநிலஅரசுஎச்சரித்துள்ளது தமிழ்நாட்டிற்குரெம்டெசிவிர் மருந்துஒதுக்கீடுசெய்ததற்குமத்தியவர்த்தகமற்றும் தொழில்துறைஅமைச்சர் திருபியுஷ்கோயலுக்குதமிழகமுதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நன்றிதெரிவித்துள்ளார்

புதியகல்விக் கொள்கைகுறித்துமாநிலகல்வித்துறைசெயலாளர்களுடன் மத்தியகல்விஅமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் இன்றுஆலோசனைநடத்தஉள்ளார்

இந்நிலையில் இந்தஆலோசனைகூட்டம் குறித்துதமிழகபள்ளிக்கல்வித்துறைஅமைச்சர் திரு

அமைச்சர்கள் நிலையில் கூட்டத்தைநடத்தும் போது புதியதேசியக் கல்விக் கொள்கைதொடர்பானதனதுகருத்துகளையும் பரிந்துரைகளையும் தெரிவிக்கதாம் தயாராக இருப்பதாகஅவர் கூறியுள்ளார் கோவாக்சின் தடுப்புப் மருந்து புதியவகைஉருமாறியவைரஸ்களுக்கும் எதிராகதிறம்படசெயல்படுவதாக அதனைஉற்பத்திசெய்யும் பாரத் பயோடெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாகமேற்கொள்ளப்பட்டஆய்வு முடிவுகளில் இது தெரியவந்துள்ளதாகஅந்தநிறுவனத்தின் இணைமேலாண்மை இயக்குநர் திருமதி சுசித்ராஎல்லாகூறியுள்ளார் இதற்கிடையேதமிழகத்திற்கானஒருவட்சத்திற்கானகோவாக்சின் தடுப்புப் மருந்தநேற்றுசென்னைவந்துசேர்ந்தது இந்ததடுப்பு மருந்துகள் இன்றுமுதல் மாவட்டங்களுக்குவினியோகிக்கப்படஉள்ளன

ககன்தீப் சிங் பேடிகேட்டுக் கொண்டுள்ளாா் நேற்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

காணொலிகாட்சிவாயிலாகஅவர் இதனைவெளியிடுவதாகமத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பாதுகாப்பு ஆராய்ச்சிமேம்பாட்டுநிறுவனம் இந்தமருந்துதயாரித்துள்ளது

டென்னிஸ் இறுதிப் போட்டியில் ஸ்பெயினைச் இத்தாலிஒப்பன் சேர்ந்தரபேல் நடால் உலகதரவரிசையில் முதல் இடத்தில் உள்ளசெர்பியாவின் நோவாக் ஜோகோவிச்சைவென்றுசாம்பியன் பட்டம் வென்றார்